வருகின்றனர்

முதலமைச்சர் திரு எடப்பாடி கே

திருத்தேரோட்டம் இன்று பக்தி சிரத்தையுடனும் கோலாகலமாகவும் நடைபெற்றது

எடப்பாடி கே பழனிச்சாமி சேலம் எடப்பாடி வாக்குச்சாவடியில் தனது வாக்கை செலுத்தினார் தலைவர் திரு

க

கோடம்பாக்கம் பாத்திமா பள்ளி வாக்குச்சாவடியில் முன்னாள் சென்னை மத்திய அமைச்சர் திரு

புதுச்சேரி முதலமைச்சர் திரு நாராயணசாமி புதுச்சேரி பொதுப்பணித்துறை வளாக வாக்குச்சாவடியில் தமது வாக்கை செலுத்தினார்

செங்கோட்டையன் தனது வாக்கை பதிவுசெய்தார்

சென்னையில் தேமுதிக தலைவர் திரு விஜயகாந்த்தும் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் திரு

நெல்லை கலிங்கப்பட்டியில் உள்ள அரசு மேல்நிலைப்பள்ளியில் மதிமுக பொதுச்செயலர் திரு

விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திரு தொல்திருமாவளவன் அங்கனூர் ஊராட்சி ஒன்றியத்தில் தனது வாக்கை பதிவுசெய்தார்

துணை முதலமைச்சர் திரு

தஞ்சை தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் முன்னாள் மத்திய அமைச்சர் திரு

அஇஅதிமுக கூட்டணி கட்சியில் போட்டியிடும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் நடராஜனும் தனது வாக்கை பதிவுசெய்தார்

கடும் வெப்பம் நிலவுவதால் அனைத்து வாக்குச்சாவடியிலும் பந்தல் வசதி ஏற்படுத்தப்பட்டு குடிநீர் வசதியும் செய்யப்பட்டுள்ளது மாற்றுத்திறனாளிகள் வரிசையில் நிற்காமல் வாக்களிக்கும் வகையில் அனைத்து வாக்குச்சாவடியிலும் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன நகர்புறங்களை காட்டிலும் கிராமப்பகுதிகளில் ஏராளமான மக்கள் வாக்களித்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

முதல் வாக்காளர்கள் ஆர்வத்துடனும் உற்சாகத்துடனும் வாக்களித்து வருகின்றனர் பேச்சுப்பாறையில் போதிய எண்ணிக்கையில் வாக்குச்சாவடிகள் இல்லாததால் பழங்குடி மக்கள் வெயிலையும் பொருட்படுத்தாது நீண்ட வரிசையில் நின்று வாக்களித்தனர் தக்கலை அருகே வாக்காளர்களுக்கு இடையூறு ஏற்படுத்த முயன்றவர்களை போலீஸார் விரட்டியடித்தனர்

அதிக அளவில் முதியவர்களும் இளைஞர்களும் நீண்ட வரிசையில் நின்று வாக்களித்து வருகின்றனர்

சிவகாசி அருகே திருத்தங்கல் பெண்கள் மேல்நிலைப்பள்ளியில் அமைச்சர் திரு

உத்தரபிரதேசத்தில் மந்தமாக தொடங்கிய வாக்குப்பதிவு நேரம் செல்ல செல்ல சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது

பீகாரிலும் முதல் இரண்டு மணி நேரத்தில் வாக்குப்பதிவு மந்தமாக காணப்பட்டது

இருப்பினும் இந்த தொகுதிகளில் வாக்குப்பதிவு மந்தமாக காணப்படுகிறது